மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

எடுக்குமாறு மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கடிதம் எழுதியுள்ளார்

ஆயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது

சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார்

இத்தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது மத்திய சுகாதாரத் துறை செயலர் திருமதி

நடமாடும் மருத்துவ வாகனங்கள் சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலமாக பரிசோதனைகளை அதிகரிக்குமாறும் மாநில அரசுகளை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

இத்திட்டம் குறித்து புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இலவச உணவு பொருட்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாநிலங்களுக்கு கூடுதவாக உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பட்டினியால் அவதிப்படக்கூடாது என்பதற்காக இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளதாகவும் திரு

காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் அருகே கடாரம்கொண்டான் பகுதியில் உள்ள திருவிக

திருவாரூர் மாவட்டத்திற்கு வருபவர்களை மாவட்ட எல்லையிலேயே பரிசோதனை செய்து தொற்று இருப்பவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று கூறினார்

சென்னை சைதாப்பேட்டையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொதுமக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை இந்த ஆண்டு குறித்த தேதியில் திறக்கப்பட்டது பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதால் தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் கடைமடை வரை தண்ணீர் சென்றடைந்துள்ளது சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் தூத்துக்குடியில் உள்ள சிபிசிறுடி அலுலகத்தில் நள்ளிரவு வரை விசாரணை நடத்திய பின்னர் அவரை கைது செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்

முன்னதாக உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ்மீது காவல்துறையினர் கொலைவழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி காவல்துறைத் தலைவர் திரு சங்கர் முதல்கட்டமாக இரண்டு உதவி ஆய்வாளர்கள் இரண்டு காவலர்கள் உட்பட நான்கு பேர் மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் முன்னதாக சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீடு மற்றும் அவர்கள் கடை உள்ள இடத்தில் நேரில் சென்று விசாரணை நடத்தினர் சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது தந்தையும் மகனும் உயிரிழந்த சும்பவம் தொடர்பாக முதல்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள நீதிபதி பாரதிதாசனின் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு சிவி சண்முகம் கூறியுள்ளார் இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரைக் கிளை கண்காணித்து உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாகவும் நடைபெற்றுள்ள சம்பவத்தின் கடுமை கருதி எந்தவித ஐயப்பாடுகளுக்கும் இடமளிக்கக்கூடாது என்பதற்காகவே இவ்வழக்கை சிபிற வசம் ஒப்படைக்க தமிழக அரசு முடிவெடுத்ததாகவும் ஒர் அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் தந்தை மகன் உயிரிழக்க காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தருவதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார்

இவர்களின் பதவிக்காலம் நேற்று முன்தினம் முடிவடைந்ததை அடுத்து

என்டிபிசி நிறுவனத்தின் முன்னாள் தொழில்நுட்ப இயக்குநர் திருவி

மஹாபாத்ரா தலைமையிலான உயர்மட்டக்குழு இச்சும்பவம் குறித்து விசாரிக்கும் என்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கூறியுள்ளது

விபத்தை அடுத்து

நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் விபத்துக்களை தடுக்க என்எல்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்ததற்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பது அனல்மின் நிலைய நிர்வாகத்தின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார்

இதேபோல் கோவை தருமபுரி சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ரஜோரி மாவட்டத்தைச் ஒட்டியுள்ள எல்லையில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சியை ராணுவத்தினர் வெற்றிகரமாக முறியடித்தனர்

தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் மேற்கொண்டுவரும் வாகன தணிக்கையை மாவட்ட ஆட்சியர் திருமதி

மலர்விழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள ஸ்ரீமதுரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக கண்காணிப்பு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அதிகாரி திரு சுப்ரியா சாஹூ தொடங்கி வைத்தாா் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர்சோலை பகுதிக்குட்பட்ட கனகபனி கிராமத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன

தர்மேந்திர பிரதாப் யாதவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் மதுரை மாநகராட்சியில் நடமாடும் மருத்துவ முகாம் மூவம் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுவதை மாநகராட்சி ஆணையர் திரு விசாகன் ஆய்வு செய்தார் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நோய்த் தடுப்பு ஆலோசனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேற்று தொடங்கி வைத்தார்

சாந்தா தெரிவித்துள்ளார்